மருத்துவசேர்க்கைகலந்தாய்வைநிறுத்திவைக்கவேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர்

இதுதொடர்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் நாடாளுமன்றஉறுப்பினர் திரு டி கே ரங்கராஜன் செய்தமனுவைவிளரித்த மதுரைநீதிமன்றநீதிபதிகள் திருசெல்வம் திரு ஏ பஷீர் அகமது தாக்கல் அடங்கியஅமர்வு இந்தஉத்தரவைபிறப்பித்ததோடு இரண்டுவாரங்களில் புதியதரவரிசைப் பட்டியல் வெளியிடப்பட்டு மாணவர் சேர்க்கையைநடத்தவேண்டும் என்றும் உத்தரவிட்டது மருத்துவசேர்க்கைக்கானதற்போதையகலந்தாய்வைநிறுத்தப்படவேண்டும் என்றம் நீதிபதிகள் உத்தரவிட்டனர் தமிழகத்தில் பொறியியல் படிப்புகளுக்கானகலந்தாய்வு ஏற்கனவேதிட்டமிட்டபடிகுறிப்பிட்டதேதியில் தொடங்கும் என்றுஉயர்கல்வித்துறைஅமைச்சர் திருகேபிஅன்பழகள் தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்றுசெய்தியாளர்களிடம் பேசியஅவர் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் மருத்துவபடிப்புகளுக்கானகலந்தாய்வு தள்ளிப்போகும்பட்சத்தில் பொறியியல் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைநீதிமன்றவழிகாட்டுதலின்படிநடைபெறும் என்றார்

ஈரோட்டில் இன்றுசெய்தியாளர்களிடம் பேசியஅவர் ஈரோடு கோவை திருப்பூர் நாமக்கல் சேலம் கருர் மாவட்டங்களைசேர்ந்தநெசவாளர் சங்கபிரதிநிதிகளுடன் இந்ததிட்டம் ஆகிய ஆறு குறித்துதாம் இன்றுஆலோசனைநடத்தியதாகதெரிவித்தார் நெசவாளர்கள் தெரிவித்தகருத்துக்களைஆராய்ந்து அவர்களின் வாழ்க்கைத் தரத்தைமேம்படுத்துவதற்கு இத்திட்டத்தின்கீழ் நடவடிக்கைஎடுக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார் உள்ளநவீனதொழில்நுட்பங்களைநடைமுறைக்குகொண்டுவரும் கைத்தறித்குறையில் வகையில் கைத்தறிகல்லூரி அமைக்கவேண்டும் என்றகோரிக்கைகுறித்தும் பரிசீலிக்கப்படும் என்றுஅவர் தெரிவித்தார்

ஒரிருநாட்களில் இந்ததண்ணீர் மேட்டூர் அணையைவந்தடையும் எனஎதிர்பார்க்கப்படுகிறது ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சியில் வெள்ளப்பெருக்குஏற்பட்டுள்ளதால் சுற்றுலாப்பயணிகள் குளிக்கவும் பரிசல் பயணம் மேற்கொள்ளவும் மறு அறிவிப்பு வரும் வரைதடைவிதிக்கப்பட்டுள்ளதாகதருமபுரி மாவட்டசார் ஆட்சியர் திருசிவனருள் தெரிவித்துள்ளார்

அணையிலிருந்துகுடிநீர் தேவைக்காகஆயிரம் கனஅடநீர் வெளியேற்றப்படுகிறது

வளர்ச்சியைமேம்படுத்தமத்தியஅரசுகொண்டுவந்துள்ளபலதிட்டங்கள் நாட்டின் தொழிற் சிறந்தபலனைஅளித்துள்ளதுஎன்றுஆளுநர் திருபன்வாரிவால் புரோஹித் தெரிவித்துள்ளார்

சென்னைஅண்ணாபல்கலைக்கழகத்தில் இன்றுஒருநாள் கருத்தரங்கை தொடங்கிவைத்தபேசியஆளுநர் பலதொழில் முனைவோர் இத்திட்டங்களின்கீழ் வெற்றிகண்டுள்ளதாககூறினார் உள்நாட்டிலும் தேசியஅளவிலும் இந்தியதொழில் முனைவோர் சிறந்தமுறையில் செயலாற்ற இந்ததிட்டங்கள் துணைபுரிவதாகவும் அவர் கூறினார் ஆசிரியர் மாணவரிடையேநல்லுறவு வலுப்பெறவேண்டும் என்றுகுறிப்பிட்டஆளுநர் மாணவர்களின் அறிவாற்றலைவளர்ப்பதோடுமட்டுமன்றி எதிர்காலத்தில் மிக்கவர்களாக அவர்கள் திறன் செயலாற்றுவதற்குவழிகாட்டியாகவும் ஆசிரியர்கள் விளங்க வேண்டும் என்றுகூறினார் சமுதாயத்துக்குஉகந்தவகையில் மாணவ மாணவியர் திகழநல்லசிந்தனையையும் அவர்களுக்குள் வளர்க்கவேண்டியதுஆசிரியரின் பொறுப்பாகும் என்றுஆளுநர் திருபன்வாரிவால் புரோஹித் கூறினார் பெண்கள் முன்னேற்றத்திற்குதொண்டாற்றிய சமூக சேவகர் மற்றும் தொண்டுநிறுவனத்திற்கு இவ்வாண்டுசுதந்திரதினத்தன்றுதமிழகஅரசின் விருதுவழங்கப்படவுள்ளது

நாட்டின் சுதந்திரப் போராட்டத்திற்குவித்திட்டசிப்பாய் புரட்சிநினைவுதினம் இன்றுவேலூர் கோட்டையில் அனுசரிக்கப்பட்டது மாவட்டஆட்சியர் திரு எஸ் ராமன் மற்றும் அதிகாரிகள் முன்னாள் ராணுவத்தினர் உள்ளிட்டபலர் கலந்துகொண்டனர்

உதகமண்டலம் ஒடைக்காடுகிராமத்தில் இயற்கைவேளாண்மைமற்றும் பாரம்பரியபயிர் சாகுபடிதிட்டத்தைமாவட்டஆட்சியர் திருமதி இன்னசென்ட் திவ்யா இன்றுதொடங்கிவைத்தார்

விளையாட்டுச் செய்திகள் முதலில் உலகக்கோப்பைகால்பந்துபோட்டிக் குறித்தசெய்திகள்